தொழிலாளர்கள் தினமானமேதினம் இன்றுஉலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது

ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்றுநடைபெறும் ஆட்டத்தில்சென்னைஅணி மும்பை அணியைஎதிர்கொள்கிறது

நோய் தொற்றுகாலத்தில் ஏழை எளியமக்களுக்கு இலவசஉணவு தானியங்கள் எந்தவிதபிரச்சினை இல்லாமல் கிடைப்பதைஉறுதிபடுத்துமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார்

ஏழைகளுக்கானபிரதமின் உணவு திட்டத்தைவிரிவாக்குவதற்குஎடுக்கப்பட்டுள்ளநடவடிக்கைகளை இந்தக் கூட்டத்தில் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர் ஒரேநாடுஒரேரேஷன் அட்டைதிட்டத்தால் ஏராளமானமக்கள் இக்காலத்தில் பயனடைந்துவருவதாகவும் இந்தக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது

நிலுவையில் உள்ளகாப்பீட்டுகோரிக்கைகள் மீதுவிரைந்துதீாவு காணவும் சம்பந்தப்பட்டதுறையினருக்குபிரதமர் அறிவுறுத்தினார் தனிமைப்படுத்தபட்டுள்ளவர்களுக்குதொலைபேசி வீடுகளில் மூலம் பணியில் முன்னாள் ராணுவத்தினரைஈடுபடுத்தவாம் என்றயோசனையையும் பிரதமா் இந்தக் கூட்டத்தில் தெரிவித்தாா்

இதனையடுத்து இதுவரைசுமார் இரண்டரைக் கோடிபேர் இதற்காகமுன்பதிவு செய்துள்ளனர்

முதலமைச்சர் திரு அம்ரீந்தர் சிங் தலைமையில் நடைபெற்றஆய்வுக் கூட்டத்தில் இதற்கானமுடிவு எடுக்கப்பட்டது

சுயசா்பு இந்தியாதிட்டத்தின் கனவைநிறைவேற்றும் வகையில் எடுக்கப்பட்டுள்ள இந்தநடவடிக்கையால் இப்பொருட்களின் இறக்குமதிகணிசமாககுறையும் என்றும் அவர் தெரிவித்தார் தொழிலாளர்கள் தினமானமேதினம் இன்றுஉலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதைமுன்னிட்டுதொழிலாளர்களுக்குபல்வேறுஅரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர்

தமிழகம் உள்ளிட்டறந்துமாநிலசட்டப்பேரவைத் தேர்தல் வாக்குஎண்ணிக்கைநாளைநடைபெறுவதையொட்டி

தமிழகத்தில் உள்ள அனைத்துவானொலிநிலையங்களும் இந்ததேர்தல் சிறப்பு செய்திஅறிக்கைகளை அஞ்சல் செய்யும் பிரபலதிரைப்பட இயக்குநர் மறைந்தசத்யஜித்ரேதிரைப்படதுறைக்குஆற்றிய பங்களிப்பைபெருமைப்படுத்தும் வகையில் அவர் பெயரில் வாழ்நாள் விருதுஒன்றைமத்தியஅரசுஏற்படுத்தியுள்ளது

சத்யஜித்ரே நூற்றாண்டுவிழாவைபல்வேறுநிகழ்ச்சிகளுடன் ஒராண்டுகொண்டாடவும் திட்டமிடப்பட்டுள்ளது

தாரிக் அரியன் தெரிவித்தார் இந்தகுண்டுவெடிப்புச் சும்பவத்துக்கு இதுவரைஎந்தஅமைப்பும் பொறுப்பேற்கவில்லை

இத தொடர்பாகபேச்சுவார்த்தையைத் தொடர்வதுஎன இரு அமைச்சர்களும் ஒப்புக் கொண்டனர் வெளியுறவுத் துறைஅமைச்சர் டாக்டர் எஸ்ஜெய்சங்கர் அமெரிக்கவெளியுறவுத்துறைஅமைச்சர் திரு ஆண்டனிபிளிங்கெனுடன் தொலைபேசியில் ஆலோசனைநடத்தினார்

அமெரிக்காவிலிருந்துவரும் உபகரணங்கள் மற்றும் மருத்துவஉதவிப் பொருட்களின் நிலவரம் குறித்துஅவர்கள் ஆய்வு செய்தனர் இந்தியாதுளிசிய இடையேயான இருதரப்பு உறவுகள் தொடர்பாக இரு நாடுகளின் வெளியுறவுத் துறைஅதிகாரிகள் பங்கேற்றநான்காவதுகற்றுஆலோசனைக் கூட்டம் காணொலிக் காட்சிவாயிலாகநடைபெற்றது

அடுத்தகூட்டுஆணையக் கூட்டத்தை புது தில்லியில் நடத்துவதுஎன்றும் அமைச்சர்கள் நிலையில் நடைபெறும் இக்கூட்டத்திற்கானதேதிபின்னர் அறிவிக்கப்படும் என்றும் முடிவு செய்யப்பட்டது ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்றிரவு ஏழரைமணிக்குதில்லியில் நடைபெறஉள்ளஆட்டத்தில் சென்னைஅணி மும்பை அணியைஎதிர்கொள்கிறது புள்ளிபட்டியலில் சென்னைஅணிபத்து புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறது

இதுவரைநடைபெற்றஆட்டத்தில் சென்னைஅணிஒருபோட்டியில் மட்டுமேதோல்வியடைந்துள்ளது